ஊழலை ஒழிப்பதற்கான அரசின் முயற்சிகளால் ஏற்பட்ட விளைவுகளை தற்போது தெளிவாக காண முடிவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரில் சென்று நிவாரண உதவிகளை வழங்கினார் வங்க கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராம்நாத் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வியட்நாம் தேசிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார் இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சு வார்த்தைகளில் பல்வேறு இருதரப்பு மற்றும் பலதரப்பு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது வியட்நாம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது இந்திய குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தான் என்று அகில இந்திய வானொலி நிருபர் தெரிவிக்கிறார் வியட்நாம் நாடாளுமன்றத்தில் குடியரசு தலைவர் பேசுகையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் வளர்ச்சியில் புதிய பரிமாணங்களை எட்டி உள்ளதாக கூறினார் வியட்நாம் குடியரசு தலைவர் திரு குயேன் ஃபு ட்ராங் குடனும் அவர் பேச்சு வார்த்தை நடத்தினார் வளமான அமைதியான இந்தோ பசிபிக் பிராந்தியம் ஒன்றை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை இரு நாடுகளும் வலியுறுத்தின பாதுகாப்பு அணுமின்சாரம் அறிவியல் தொழில் நுட்பம் எண்ணெய் எரிவாயு வேளாண்மை உள்கட்டமைப்பு மற்றும் புதுமையாக்கத் துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் இருநாடுகளும் ஒப்புக் கொண்டன தொலைதொடர்பு கல்வி வர்த்தகம் முதலீடு ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின

மோடி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது ஊழலால் நாடே பாழானதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் இதை சரிபடுத்த தமது அரசு தொடர்ச்சியான முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் இம்முயற்சியின் விளைவுகளை தெளிவாகவே காண முடிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் ஜாபுவா வில் இன்று பிஜேபி தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசிய திரு நரேந்திரமோடி தொழில் நுட்பம் மூலம் அரசு நாட்டின் ஒட்டுமொத்த கட்டமைப்பில் வெளிப்படைத் தன்மையை கொண்டு வந்திருப்பதாக கூறினார்

குழந்தைகளுக்கு கல்வி இளைஞர்களுக்கு வருவாய் விவசாயிகளுக்கு நீர் பாசனம் வயதானவர்களுக்கு மருந்து என்பதே அரசின் தாரக மந்திரம் என்றும் இதற்காகவே முத்ரா உஜ்வாலா போன்ற பல்வேறு ஊரகச் சாலைகள் ஜன அவ்ஷதி திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மத்திய பிரதேச மாநிலம் ரேவா விலும் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் மத்திய பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதி திரு திக்விஜய் சிங் உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் மூத்த சமாஜ்வாதி கட்சித் தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் நலிவடைந்த சொத்துக்களை மறுசீரமைக்க திட்டம் ஒன்றை உருவாக்குவது பற்றி பரிசீலிக்கவும் இக்குழுவிடம் கேட்டுக் கொள்ளப்படும் என ரிசர்வ் வங்கி வாரியத்தின் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது நிபுணர் குழுவில் யாரெல்லாம் இடம் பெற வேண்டும் என்பதை ரிசர்வ் வங்கியும் நிதி அமைச்சகமும் முடிவு செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாழ்த்து நபிகள் நாயகம் அவதரித்த மிலாது நபி பெருநாள் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அமைதி கருணை சகிப்புத்தன்மை மற்றும் மனிதகுல சேவையை போதிக்கும் மகிழ்ச்சிகரமான இந்நன்னாளில் முகமது நபிகளின் போதனைகளை பரப்பி மனிதகுல நற்பண்புகள் மற்றும் சகோதரதுவத்தை வளர்க்க அனைவரும் உறுதியேற்போமாக என்று துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறி உள்ளார் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் மக்களவை உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் மாநில மக்களுக்கு குறிப்பாக முஸ்லீம் சமுகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர் ஆய்வு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழினிச்சாமி இன்று துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்களுடன் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் முதலில் திருச்சி வந்தடைந்து அங்கிருந்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் பட்டுக்கோட்டை சென்ற அவர் இப்பகுதிகளில் புயல் சேதங்களை பார்வையிட்டார்

இன்று மீண்டும் மழை பெய்ததால் நாகை திருவாரூர் பகுதிகளுக்கு செல்ல முடியவில்லை என்றும் இப்பகுதிகளில் தமது ஆய்வுக்கான மறுதேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

தமிழகத்தின் இதரப் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் தென்மெற்கு வங்க கடல் மன்னார் வளைகுடா மற்றும் தமிழகத்தை ஒட்டிய கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதற்கிடையே

உரிமை பிரச்சனை செலவின நிர்வாகம் பற்றிய அரசுக்கான அதிகாரப் பகிர்ந்தளிப்பை கட்டுப்படுத்தும் வகையில் நிதித் துறை செயலர் வெளியிட்ட சுற்றறிக்கை செல்லாது என புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த வேண்டாம் என்று நிதித்துறை செயலர் சுற்றறிக்கை அனுப்பியதைத் தொடர்ந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயமூர்த்தி நிதித்துறைச் செயலர் திரு கந்தவேலு விற்கு எதிராக உரிமை பிரச்சனை எழுப்பி உள்ளார் நேற்று இரவு பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் இதுதொடர்பாக கடிதம் கொடுத்த அவர் பின்னர் செய்தியாளரிடம் இதைத் தெரிவித்தார் பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கத்தை செய்தியாளர்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது சட்டமன்ற உறுப்பினரின் கடிதத்தை ஆராய்ந்த பின்னர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவித்தார் சட்டமன்ற உரிமைக்குழுவின் தலைவரும் துணை என சபாநாயகருமான திரு சிவக்கொழுந்து தற்போது வெளிநாடு சென்றுள்ளதால் அவர் நாடு திரும்பிய பின்னர் கடிதம் அவரிடம் கொடுக்கப்படும் என்று சபாநாயகர் மேலும் கூறினார் இதற்கிடையே துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று வெளியிட்டுள்ள குறிப்பு ஒன்றில் எதிர்ப்புகளுக்கு இடையிலும் நிதி விதிமுறைகளை முறையாக கடைபிடிப்பதே நல்ல நிர்வாகியின் முன்புள்ள சவால் என்றும் கூறி உள்ளார் மக்கள் பணத்தை பொறுப்புடன் செலவிட தவறினால் பொது ஊழியர்கள் கடைசிவரை பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்றும் இதை மக்கள் பிரதிநிதிகளிடம் உரிய முறையில் எடுத்துக் கூறும் கடமை அதிகாரிகளுக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நிதி விவேகத்தை மேற்பார்வை செய்யும் பொறுப்பில் உள்ள நிர்வாகியின் ஆதரவுடன் இக்கடமையைத் தான் நிதித் துறைச் செயலர் திறம்பட்ட முறையில் நிறைவேற்றி இருப்பதாக டாக்டர் கிரண்பேடி மேலும் கூறி உள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வியட்நாம் தேசிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார் ஊழலை ஒழிப்பதற்கான அரசின் முயற்சிகளால் ஏற்பட்ட விளைவுகளை தற்போது தெளிவாக காண முடிவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரில் சென்று நிவாரண உதவிகளை வழங்கினார்